மத்திய அரசுபாதுகாத்துவருவதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காணொலிக் காட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைத்தார்

சென்னைவந்துள்ளமத்தியக் குழுவினர் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் சி

விஜயபாஸ்கருடன் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துஆவோசனைநடத்தினர்

மார்க்கமாகவரும் அனைவருக்கும் பரிசோதனைசெய்யப்படும் என்றுவருவாய்த் துறைஅமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

தொற்றைஎதிர்த்துபோராடக்கூடியதிறன் இந்தியாவிடம் இருக்கிறதாஎன்றுபலநிபுணர்கள் நோய்த் கேள்விஎழுப்பிவருவதாகவும் அவர்களின் கேள்விதவறானதுஎன்பதைநாம் நிரூபித்துள்ளோம் என்றும் திரு மோடிதெரிவித்தார் உத்தரபிரதேசமாநிலஅரசுஎடுத்தநடவடிக்கையால் நோய்த் தொற்று பரவுவதுதடுக்கப்பட்டுள்ளதோடு ஏற்கனவேபாதிக்கப்பட்டோர் குணமடைவதும் அதிகரித்துள்ளதைஅவர் சுட்டிக்காட்டினார்

ராஜ்நாத் சிங் காணொலிக் காட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைத்தார் இந்தநிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு

நரவனே பாதுகாப்புத் துறைசெயலர் திரு அஜய்குமார் மற்றும் ரானுவஉயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

அகிலபாரதீயவித்யார்த்திபரிஷத் நிறுவனநாளைமுன்னிட்டு அதன் உறுப்பினர்களுக்குபிஜேபி மூத்ததலைவரும் உள்துறைஅமைச்சருமானதிரு அமித் ஷா வாழ்த்துதெரிவித்துள்ளார்

சுவாமிவிவேகானந்தரின் தத்துவங்களைமனதில் கொண்டு தேசத்தைடட்டமைக்கும் பணியிலும் இந்தஅமைப்பில் இடம்பெற்றுள்ளமாணவர்கள் செயல்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாற்றியமைக்கப்பட்டசிபிஎஸ்ஈபாடப் புத்தகங்களிலிருந்துசிலகுறிப்பிட்டபகுதிகள் நீக்கப்பட்டதாக்ஷடகங்களில் வந்தசெய்திகளுக்குமத்திய இடைநிலைகல்விவாரியம் விளக்கமளித்துள்ளது தேசியகல்விஆராய்ச்சிமற்றும் பயிற்சிக் குழுமத்தின் நடப்புக் கல்வியாண்டுக்கானபாடத் திட்டங்கள் ஏற்கனவேசிபிஎஸ்ஈகல்விஅமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளபள்ளிகளில் கற்பிக்கப்பட்டுவருவதாககூறியுள்ளது

நீக்கப்பட்டபாடங்களிலிருந்துஎந்தவொருகேள்வியும் தேர்வின்போதுகேட்கப்படமாட்டாதுஎன்றும் அதுதெளிவுபடுத்தியுள்ளது உத்தரபிரதேசமாநிலம் கான்பூரில் மாநிலகாவல்துறையைச் சேர்ந்தஎட்டுபேரைசுட்டுக் கொன்றவழக்கில் தேடப்பட்டுவந்தகுற்றவாளிவிகாஸ் தேப மத்தியப் பிரதேசமாநிலத்தில் கைதுசெய்யப்பட்டுள்ளான் உஜ்ஜைன் மஹாக்கல் மஆலயத்தில் பதுங்கியிருந்ததுபே யைமத்தியப்பிரதேசமாநிலகாவல்துறையினர் இன்றுகாலைகைதுசெய்தனர் இந்ததகவலைஅம்மாநிலமுதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவ்கான் உத்தரபிரதேசமாநிலமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் திடம் தொலைபேசியில் தெரிவித்தார் கான்பூர் படுகொலைசம்பவத்தில் இந்தகைதுநடவடிக்கைமுக்கியத் திருப்பமாககருதப்படுகிறது துபேகைதுசெய்யப்பட்டிருப்பதைமத்தியப்பிரதேசமாநிலஉள்துறைஅமைச்சர் திரு நரோத்தம் மிஸ்ராவும் உறுதிப்படுத்தியுள்ளார் உத்தரபிரதேசமாநிலத்திலிருந்துதப்பி மத்தியப்பிரதேசமாநிலத்திற்குவிகாஸ் துபேவந்திருப்பதாககிடைத்தரகசியதகவலைஅடுத்து ஈடுபட்டனர் அப்போது அஒருகோவிலில் இருப்பதுதெரியவந்தவுடன் அந்த இடத்தைகற்றிவளைத்துவிகாஸ் துபே யைகாவல்துறையினர் கைதுசெய்ததாகவும் அவர் கூறினார்

சென்னைவந்துள்ளமத்தியக் குழுவினர் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் ககாதாரத் துறைமுதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் ஆலோசனைநடத்தினர்

பின்னர் மத்தியக் குழுவினர் சென்னைராஜீவ்காந்திஅரசுபொதுமருத்துவமனையில் இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்துநேரில் கேட்டறிந்தனர் இன்றுமாலைகிண்டிகிப் இன்ஸ்ட்டியூட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளசிறப்பு மருத்துவமனையை இந்தக் குழுவினர் பார்வையிடவுள்ளனர் நந்தம்பாக்கம் வர்த்தகமையத்தில் அமைக்கப்பட்டுள்ளசிறப்பு மையத்தைபும் வடசென்னை புளியந்தோப்புப் பகுதியில் நடைபெறும் நோய்த் தடுப்புப் பணிகளையும் நேரில் ஆய்வு செய்யவுள்ளனர் மத்தியசுகாதாரத்துறைகூடுதல் செயலர் திருமதி ஆர்த்திஅஹூஜா தலைமையிலானமத்தியக் குழுவினர் முன்னதாகநேற்றுசெங்கற்பட்டுநகராட்சிப் பகுதியிலும் மாவட்டஅரசுதலைமமருத்துவமனையிலும் ஆய்வு செய்தனர்

இன்றுகாலைமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அரசுபள்ளிமாணவர்களுக்குதொலைக்காட்சிவாயிலாகவேஆன்லைன் கல்விவகுப்புகள் நடத்தப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு

செங்கோட்டையள் கூறியுள்ளார் கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்றுகாலைசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கிரீஷ் சந்திரமுர்முகண்டனம் தெரிவித்துள்ளார்